இதை மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறையின் தனிச்செயலர் திரு சஞ்சீவகுமார் இன்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மற்ற ஒருவர் ஈரான் நாட்டில் இருந்து திரும்பியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையில் கொரோனோ வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு உறுதி அளித்துள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன்கொரோனோ வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்றை டெல்லியில் இன்று நடத்தினார் விரைவாகவும் ஒருங்கிணைந்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் கொரோனோ நோய் தொற்றை தடுத்து நிறுத்தும் திறன் அரசுக்கு உள்ளது என கூறினார் முக கவசம் பற்றாக்குறை குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அமைச்சர் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் முக கவசம் அணிய தேவையில்லை என்றும் நோய் தொற்றால் பாதித்தவர்கள் மட்டுமே அதனை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் தமிழகத்தில் கொரோனோ வைரஸ் நோய் தொற்று தாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் உட்பட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கொரோனோ நோய் தொற்று பரவாமல் தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் போதிய மருந்து மாத்திரைகள் தயார் நிலையில் இருக்கின்றனவா என்பது குறித்தும் முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் இதற்கிடையே சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கொரோனோ நோய் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படுபவர்கள் தனி வார்டில் வைத்து கண்காணிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் இதற்காக சென்னை கோவை திருச்சிமதுரை ஆகிய நகரங்களில் புறநகர் பகுதிகளில் தனி வார்டுகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மக்களிடையே கொரோனோ வைரஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் குறும்படம் ஒன்று இன்று மாலை வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறினார் கொரோனோ நோய் தொற்று குறித்த வீண் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அவர் மக்களை கேட்டுக் கொண்டார் சமுக வலைத்தளங்களில் வதந்தி பரப்பினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக பள்ளிகளில் பயோ மெட்ரிக் வருகைப் பதிவு இம்மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

எஸ் வங்கியின் இணை நிறுவனர் ரானாகபூரின் வீட்டிலும் அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்றது

டிஎச்எப்எல் நிறுவனத்திற்கு நிதி உதவி செய்வதன் மூலம் தனது குடும்பத்திற்கு லஞ்சம் கிடைப்பதற்காக எஸ் வங்கியின் ரானாகபூர் டிஎச்எப்எல் நிறுவனத்தின் கபில் வாதவானுடன் சதி செய்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் சோப்பியன் மாவட்டம் ரேபான் கிராமத்தில் இன்று காலை நடந்த என்கவுண்டரில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் பழத்தோட்டம் ஒன்றில் பயங்கரவாதிகள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படைகள் அங்கு சென்றன பாதுகாப்பு படைகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்கினர்

கல்வி மேம்பாட்டிற்காகவும் சமுக பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது

மாநிலங்களவைக்கான தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் மக்களவையின் முன்னாள் துணைத் தலைவர் திரு

தம்பிதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அஇஅதிமுகவின் மற்றொரு வேட்பாளர் ஒரு இடத்தை கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் திரு

வாசனுக்கு அஇஅதிமுக தந்துள்ளது முன்னதாக திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் திரு திருச்சி சிவா முன்னாள் அமைச்சர் திரு அந்தியூர் செல்வராஜ் மூத்த வழக்கறிஞர் திரு

ஆர் இளங்கோ ஆகியோர் இன்று தங்களது வேட்புமனுக்களை தமிழக சட்டப்பேரவை செயலரிடம் தாக்கல் செய்தனர்

தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று மீண்டும் தொடங்கியது பேரவையில் முன்னாள் உறுப்பினர் சந்திரன் முன்னாள் அமைச்சர் கே பி பி சாமி சட்டப்பேரவை உறுப்பினர் காத்தவாராயன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மறைந்த திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகனுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது இதனையடுத்து சபையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன பேரவை மீண்டும் நாளை மறுநாள் புதன்கிழமை கூடுகிறது தமிழக திட்டக்குழுவின் துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிச்சாமிமாநில திட்டக்குழுவின் தலைவராக உள்ளார்

ஒவ்வொரு நிதியாண்டிலும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஆண்டு திட்டம் குறித்தும் மாநிலத் திட்டக்குழு முடிவெடுக்கிறது புதுவையில் மாசி மகம் பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் இன்று கொண்டாடப்பட்டது

புதுவை மணக்குள விநாயகர் மயிலம் முருகர் செஞ்சி ரங்கநாதர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் இன்று கடற்கரையில் எழுந்தருளிய மூர்த்திகளில் சிலர் ஏராளாமான பக்தர்கள் வைத்திக்குப்பம் கடற்கரையில் திரண்டு தீர்த்தவாரியின் போது சாமி தரிசனம் செய்தனர் மாசி மகத்தை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்காக காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தீர்த்தவாரியின் போது பக்தர்கள் கடலில் மூழ்காமல் தடுப்பதற்காக விழாக் குழுவினர் பயிற்சி பெற்ற சீருடை அணிந்த இளைஞர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருந்தனர்